தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து அரையிறதிக்கு முன்னேறி உள்ளார்

ஜெய்ஷே ஈ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெய்ஷே ஈ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அஸார் போன்ற தீவிரவாதிகளை தடை செய்ய சர்வதேச அமைப்புகள் ஐநா சக்பையின் பாதுகாப்பு குழுவில் வலிபுறுத்த வேண்டும் என்று இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியாவில் தாக்குதல் நடத்தியுள்ள ஜெய்ஷே ஈ முகமது அமைப்பின் மசூத் அஸார் சுதந்திரமாக பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வருவதாக இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது பாகிஸ்தான் உடனடியாக அங்குள்ள தீவிரவாத அமைப்புகளை ஒடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

வெடிமருந்துகளை ஏற்றிக்கொண்டுவந்த கார் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்றுகொண்டிருந்து பேருந்து மீது மோதி தற்கொலைப்படை தாக்குதலை ஜெய்ஷே ஈ முகமது தீவிரவாத அமைப்பு நடத்தியுள்ளது இதற்கு பிறகு தப்பாக்கியால் கண்முடித்தனமாகவும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தீவிரவாதிகள் சுட்டனர்

இதில் ஒரு பேருந்து முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷே ஈ முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பல கட்சித் தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்குப் பின்னர் பிரதமர் திரு மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத்தோவல் ஆகியோரிடம் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் இதற்கு பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காஷ்மீர் மாநில ஆளுநர் மத்திய உள்துறைச் செயலாளர் மற்றும் சிஆர்பிஎஃப் இயக்குநர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது காஷ்மீர் நிலவரம் குறித்து அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் இதளிடையே இன்று பீகாருக்கு செல்வதாக இருந்த தனது பயணத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ரத்து செய்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் கர்ணல் ராஜ்யவர்தன் ரத்தோர் பிஜேபியின் தலைவர் திரு அமித் ஷா மற்றும் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இந்த தீவிரவாத தங்குதலை கண்டித்துள்ளனர் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் உள்ளிட்டஉலக நாடுகள் வண்மையாக கண்டித்துள்ளன தீவிரவாதத்தை முறியடிக்க அமெரிக்கா எப்போதும் இந்தியாவிற்கு துணைநிற்கும் என்று அமெரிக்க தூதர் திரு கென்னட் ஜஸ்டர் தெரிவித்துள்ளார் அதேபோல ரஷ்யாவின் தூதரும் இம்மாதிரியான மோசமான தீவிரவாத தாக்குதலை ஒடுக்குவதற்கு ரஷ்யா உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா துருக்கி கனடா செக்குடியரசு உள்ளிட்ட நாடுகளும் இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்துள்ளன தீவிரவாத தூக்குதலை ஒடுக்குவதற்கு நேபாள் பங்களாதேஷ் பூட்டாள் இலங்கை மற்றும் மாலத்தீவு அரசுகளும் தங்களது ஒத்துழைப்பை அளிக்கும் என்று உறுதி கூறியுள்ளன நேபாள் பிரதமர் திரு சர்மா ஒலி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொலைபேசி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் பேசிய அவர் தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதுடன் நேபாளம் இந்தியாவுடன் துணை நிற்கும் என்று குறிப்பிட்டார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்ததுடன் உலகநாடுகள் அளைத்தும் ஒருங்கிணைந்து இம்மாதிரியான துக்குதலை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மாலத்தீவுகளின் அதிபர் இப்ராகிம் முகமது சொலி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு மாலத்தீவு துணைநிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபிய அரசும் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டளியோ குட்ரஸ் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிய் இன்று ஸ்ரீநகர் செல்கிறார் அங்கு தீவிரவாத சும்பவம் நடந்த இடத்தை பார்வையிடும் அவர் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இன்று தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் மற்றும் தடயவியல்துறை நிபுணர்கள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் ஜம்மு கஷ்மீர் தாக்குதல் சும்பவத்தை அடுத்து தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்களது ஒளிபரப்பு சட்ட ஒழுங்கை பாதிக்காத வகையில் இருப்பதை உறுதி செய்யவேண்டும் என்று மத்திய அரக அறிவுறுத்தி உள்ளது கேபிள் தொலைக்காட்சிஅலைவரிசை ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை தொலைக்காட்சி நிறுவனங்கள் உறுதி செய்யவேண்டும் என்று தகவல் ஒலிப்பரப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டம் இன்றுமுதல் செயல்படுத்தப்படுகிறது

ரயிலின் வேகத்திற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் அமைக்கப்பட்டுள்ளது சர்க்கரைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிலோவிற்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்படுவதாக மத்திய நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவையில் உள்ள பாக்கித் தொகையை உடனடியாக வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து தரப்பினரும் பயன்பெறம் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்ட அமைச்சர் திரு ரவிசுங்கர் பிரசாத் கூறியுள்ளார் நேற்று வேலுாரில் நடைபெற்ற பிஜேபி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார்

தேர்தல் நேரங்களில் ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளில் அரசியல் பன்முகத்தன்மயுடன் கலாச்சாரம் மற்றும் மொழியின் பன்முகத்தன்மையும் கருத்தில்கொள்ளவேண்டும் என்று பிரசார்பாரதியின் தலைவர் திரு சூரியபிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய தேர்தல் காலங்களில் செய்திப்பிரிவின் பணிகளுக்கான பயிலரங்களில் பேசிய அவர் அகில இந்திய வானொலி செய்திகளும் தூர்தர்ஷன் செய்திகளும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை அளிப்பதுடன் நடுநிலை செய்திகளை வழங்கி வருவதாக கூறினார் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தெளிவான கண்ணோட்டம் தேவை என்றும் திட்டமிடுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயவாளர் திரு அமித் காரே செய்திகளை உடனுக்குடள் வழங்கும் நிலை இருந்தாலும் உறுதிசெய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே வழங்கவேண்டும் என்று கூறினார் பிரசார்பாரதியின் செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் செய்திப்பிரிவு இயங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகளுக்கு இணையாக நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் மக்களை சென்றடையவேண்டும் என்பதில் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் விழாவில் பேசிய செய்திப்பிரிவின் தலைமை இயக்குநர் ஈரா ஜோஷி மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்குவதில் அகில இந்திய வானொலி சிறப்பாக பணியாற்றி வருவதாக கூறினார்

ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட தனி நீதிபதி திரு அரவிந்த் குமார் சக்சேனாவின் உடல் நிலை குறித்து விரிவான மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார்

அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளார்